போலியோவைப் போலவே கொரோனாவும் நாட்டில் இருந்து ஒழிக்கப்படும் என மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் கூறி உள்ளார்

மாவட்ட ஆட்சியர் அல்லது மாவட்ட குற்றவியல் நீதிபதியின் தலைமையில் நடைபெற்ற இந்த ஒத்திகையின் போது பயனாளிகளின் பதிவு முதல் கொரோனா தடுப்பூசி இயக்கத்திற்கான எல்லா நடைமுறைகளும் பரிசோதிக்கப்பட்டன மாநில மாவட்ட வட்டார மற்றும் மருத்துவமனை நிலையில் உள்ள மருத்துவ அதிகாரிகள் தடுப்பூசி இயக்கம் பற்றிய நடைமுறைகளை நேரடியாகப் புரிந்து கொள்ளும் வாய்ப்பாகவும் இந்த ஒத்திகை அமைந்திருந்தது

கொரோனா தடுப்பூசி இயக்கம் தொடர்பான திட்டமிடலுக்கும் அமலாக்கத்திற்கும் இடையே தொடர்புகளை பரிசோதித்து சவால்களை முன்கூட்டியே கண்டறிந்து சரிபடுத்தும் நோக்கத்துடன் இந்த ஒத்திகை நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டன தடுப்பூசி இயக்கத்திற்கென உருவாக்கப்பட்டுள்ள கோ வின் மென்பொருள் வசதியும் ஒத்திகையின் போது பயன்படுத்திப் பரிசோதிக்கப்பட்டது

புதிதாகக் கண்டறியப்படும் கொரோனா நோயாளிகளின் தினசரி எண்ணிக்கையை விட அன்றாடம் குணமடைவோர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகமாகவே இருந்து வருகிறது

தமிழகத்தில் கொரோனா நோயாளிகளுக்கு சிறப்பான முறையில் சிகிச்சை அளிக்கப்படுவதை பிரதமரே பாராட்டி இருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சர் கூறினார் தடுப்பூசி இயக்கம் தொடர்பாகத் தமிழகத்தில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் திருப்தி அளிக்கும் வகையில் அமைந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்

ஜன்அந்தோலன் புதுச்சேரியில் பொதுவாக அனைவரும் முகக் கவசம் அணிகின்ற போதிலும் மற்றவர்களுடன் பேசும்போது முகக் கவசத்தை கீழே இறக்கி விடுவது சரியானதல்ல என்றும் எப்போதும் வாய் மற்றும் மூக்கை மூடும் விதத்தில் முகக் கவசம் அணிதல் அவசியம் என்றும் ஜிப்மர் இயக்குனர் டாக்டர் ராகேஷ் அகர்வால் கூறி உள்ளார்

இதில் சம்பந்தப்பட்ட இதர குற்றவாளிகளையும் கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் திருமதி நிகாரிகா பட் செய்திக் குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார்

பேசுகையில் பயிர் பாதிப்பு குறித்த கணக்கெடுப்புப் பணிகளுக்கு பின்னர் தமிழக அரசிடம் அறிக்கை தாக்கல் செய்து உரிய நிவாரணம் வழங்கப்படும் எனத் தெரிவித்தார்